விதிக்கப்படும் என மாநில அரசு மீண்டும் எச்சரித்துள்ளது

தமிழகத்தில் சட்டப்பேரவைத்தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் ஆறாம் தேதி பொதுவிடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ் டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்றிரவு ஏழு மணிக்கு அகமதாபாதில் நடைபெறுகிறது தமிழகத்தில் மீண்டும் கோவிட் தொற்று அதிகரிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிவாக தமிழக அரசின் தலைமைச்செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆய்வு நடத்தினார் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த பத்து நாட்களாக உயர்ந்ததாகவும் தற்போது ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமாக இருப்பதாகவும் அவர் கூறினார் ஆர் டி பி சி ஆர் சோதனைகள் மூலம் எடுக்கப்பட்ட பரிசோதனைகளில் நாளொன்றுக்கு நோய் தொற்று எண்னூறு நபர்களை தாண்டியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனையடுத்து தமிழகம் முழுவதும் கோவிட் தொற்று நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான சில அறிவுரைகளை அவர் வழங்கியுள்ளார் இதன்படி பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணியவேண்டும் என்றும் கோவிட் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கவேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது இதனை மீறுபவர்கள் மீது பொது சுகாதார சட்டத்தின்படி அபராதம் விதிக்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது உள்ளாட்சி அமைப்புகள் துறை சுகாதாரத்துறை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் இதனை கண்காணிக்கவேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அலுவலகங்கள் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் உணவகங்களில் கிருமி நாசினி உள்ளதா என்பதை உறுதிசெய்யவேண்டும் என்றும் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளவேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது கோவிட் பரிசோதனை செய்துகொண்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் கண்டறிந்து அவர்களை தனிமைப்படுத்தி பரிசோதனை மேற்கொள்ளவேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மாநிலத்தில் தேர்தல் நடத்துவதற்கான பணிகளின் முக்கிய பங்காக கோவிட் தடுப்பு பணிகளுக்கு முழு முக்கியத்துவம் அளிக்கப்படவேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

தமிழக சட்டப்பேரவை மற்றும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி மக்களவைத்தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் திரு பொன்ராதாகிருஷ்ணன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே ராதாகிருஷ்ணன் திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு ஐ பெரியசாமி காங்கேயம் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு சாமிநாதன் ஆகியோரும் மனுக்களை தாக்கல் செய்தனர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அஇஅதிமுக சார்பில் திரு இசக்கி சுப்பையா வேட்புமனு தாக்கல் செய்தார்

மாநில தலைமைச்செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை மாவட்டத்திற்குட்பட்ட விராலிமலை திருமயம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார்

அஇஅதிமுக அரசின் செயல்பாடுகளை முன்வைத்து திரு எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார்

சேலம் வடக்கு சுட்டப்பேரவைத்தொகுதிக்குட்பட்ட செவ்வாய்பேட்டையில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்குசேகரித்த திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு உதவிடும் வகையில் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

முழுவதும் பறக்கும்படையினர் வாகன சோததைனயில் தீவிரமாக ஈடுபட்டு தமிழகம் வருகின்றனர் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி கொண்டுசெல்லப்பட்ட ஆறரை லட்ச ரூபாய் பணம் இன்று கைப்பற்றப்பட்டு பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது

சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு பிரவீன் நாயர் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

தேசிய தடுப்பூசி தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

கோவிட் தொற்றை தடுக்க தடுப்பூசி ஒன்றே வழி என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தடுப்பூசி குறித்து போதிய விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்

இதுதொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சுஞ்சீவ் பானர்ஜி நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோரை கொண்ட அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திரமோடி மைதானத்தில் இப்போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சம நிலையில் உள்ளன